இனிவிரிவானசெய்திகள் மக்களவைதேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறுகட்சிகளின் உயர்நிலைதலைவர்கள் தீவிரமாகாடுடட்டுவருகின்றனர்

ஊழல் மற்றும் சமூக தீமைகளுக்குஎதிராகதாம் மட்டும் போராடவில்லைஎன்பதைஉணர்த்தும் விதமாகஅனைவரும் தமதுகாவலர்கள் என்பதற்குஆதரவாளர்கள் உறுதியேற்கவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

பெங்களூருவில் நடைபெறும் பேரணியிலும் அவர் பங்கேற்பார் புதிய இந்தியாவைஉருவாக்கதமது அரசுஉறுதியானநடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

ஏவுகணைதொழிலநுட்பம் பருவநிலைமாற்றம் பொருளாதாரகுற்றவாளிகள் மற்றம் பயங்கரவாதத்தைஎதிர்கொள்ளுதல் போன்றவற்றில் உலகிற்குவிதிமுறைகளைஉருவாக்குவதில் இந்தியாமுக்கிய பங்குவகிக்கிறதுஎன்றும் அவர் கூறினார் மேற்குவங்கமாநிலத்தின் மக்களவைதேர்தலுக்கானசிறப்பு காவல் பார்வையாளராகதிரு விவேக் துபேநியமிக்கப்பட்டுள்ளார் இன்றுகொல்கத்தாவரும் அவர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளமத்திய மாநிலகாவல்படையினர் குறித்துஆய்வு செய்வார் என்றுஅம்மாநிலகூடுதல் தலைமைதேர்தல் அதிகாரிதிரு சஞ்சய் பாசுதெரிவித்தார் மாநிலத்தில் உள்ளமுக்கியஅரசியல் கட்சிபிரதிநிதிகளையும் பாதுகாப்புத்துறையர் அதிகாரிகளையும் அவர் சந்தித்துபேசவுள்ளதாகவும் திருபாசுகூறினார்

இதனையடுத்து புதுதில்லியில் நேற்றுசமுதாயவானொலிகளுக்கானபயிற்சிபட்டறைநடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசியதுணைத் தேர்தல் ஆணையர் திருஉமேஷ் சின்ஹா நாட்டின் கடைசிவாக்காளரையும் சமுதாயவானொலிசென்றடைவதாகக் கூறினார் சமுதாயவானொலிஉள்ளுர் மக்களின் மொழியில் விழிப்புணர்வைஏற்படுத்துவதமிகவும் வலுவானதாக இருக்கும் என்றும் கூறினார் வாக்காளர் விழிப்புணர்வு திட்டத்தின் ஒருங்கிணைந்தபகுதியாகசமுதாயவானொலிநிலையங்கள் இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கைதெரிவித்தார்

சாண்டியாகோவிமானநிலையத்தில் அவரைசிலிநாட்டுஅதிகாரிகளும் இந்திய தூதரகஅதிகாரிகளும் வரவேற்றனர் மூன்றுநாட்கள் சிலிநாட்டில் பயணம் மேற்கொள்ளும் அவர் அந்நாட்டுஅதிபருடன் பரஸ்பரஉறவுகள் குறித்துபேச்சுநடத்தவுள்ளார் அங்குள்ள இந்திய சமூகத்தவருடன் அவர் உரையாடவுள்ளார்

துபாயில் இருந்துகடந்த இனவரிமாதம் இந்தியாவுக்குகொண்டுவரப்பட்டஅவர் பின்னர் அமலாக்கத் துறையினரால் கைதுசெய்யப்பட்டார் தற்போதுஅவர் நீதிமன்றகாவலில் உள்ளார்

காங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்திடத்தரபிரதேசமாநிலம் அமேதிமக்களவைதொகுதியோடுகேரளமாநிலம் வயநாடுதொகுதியிலும் போட்டியிடஉள்ளார் காங்கிரஸ் மூத்ததலைவர் திரு ஏ கேஆண்டனி இன்று புதுதில்லியில் இதனைதெரிவித்தார் தென்மாநிலங்களைசேர்ந்தகாங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் தொண்டர்களும் கேட்டுக்கொண்டதைஅடுத்து இந்தமுடிவு எடுக்கப்பட்டதாகஅவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார் மாநிலம் ரஜௌரிமாவட்டத்தின் எல்லைக்கட்டுப்பாடுகோடுஅருகேபாகிஸ்தான் கஷ்மீர் ஜம்மு இன்றுபோர் நிறுத்தஒப்பந்தத்தைமீறிதாக்குதல் நடத்தினர் ராணுவத்தினர் இந்தியவீரர்கள் தக்கபதிலடிகொடுத்ததாகபாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்திதொடர்பாளர் இதற்கு லெட்டினன்ட் கலோனல் தேவேந்தர் ஆனந்த் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

தேசியகிராமப்புற துப்புரவு ஆய்வு ஆண்டறிக்கைகுறித்துஊடகங்களில் வெளியாகியசெய்திகள் தவறானவைஎன்றுமத்தியகுடிநீர் மற்றும் துப்புரவு அமைச்சகம் கூறியுள்ளது இந்ததகவல்கள் ஒருதவைபட்சமாகவும் திரிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளதுஎன்றுஅதுதெரிவித்துள்ளது

உண்டகங்களில் வெளியாகி இருக்கும் செய்திகள் புள்ளிவிவர ஃஅடிப்படையில் முக்கியத்துவம் அற்றவைஎன்றும் பாரபட்சமானஆய்வுகளைமேற்கோளாககாட்டியிருப்பவைஎன்றும் கூறப்பட்டுள்ளது உள்நாட்டிலேயேவடிவமைத்துகட்டப்பட்டஆறாவதுகப்பல் இந்தியகடற்படையில் முற்றிலும் சேர்க்கப்பட்டுள்ளது

இலங்கைராணுவம் இணைந்துநடத்திவரும் மித்ரசக்திஎன்னும் கூட்டுபயிற்சிக்கு இந்தியா இலங்கைராணுவதளபதிமகேஷ் சேனநாயகேமகிழ்ச்சிதெரிவித்துள்ளார் இதன் மூலம் இரு நாட்டுமக்களிடையேயானதொடர்பு வளர்வதுடன் பிராந்தியத்தில் அமைதிநிலவும் என்றும் அவர் கூறியுள்ளார்

இந்தியாவும் இலங்கையும் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் அதிகமமானநட்புறவு கொண்டவைஎன்றும் ராணுவதளபதிதெரிவித்தார் இலங்கையில் அமைதிநிலவச் செய்வதற்கானநடவடிக்கைகளில் இந்தியராணுவஅதிகாரிகளும் வீரர்களும் உயிர்த்தியாகம் செய்துள்ளதைஅவர் நினைவு கூர்ந்தார்

ஆப்கானிஸ்தானில் தாலிபாள் தீவிரவாதிகள் நடத்தியதாக்குதலில் அந்நாட்டுதுணைஅதிபர் கிரு அப்துல் ரஷீத் தோஸ்தம் காயமின்றிஉயிர்த்தப்பினார்

நேற்றுகமார் ஒருமணிநேரம் நடந்ததாக்குதலில் பலர் காயமடைந்ததாகமுன்னாள் ரானுவதளபதி இனயத்துல்லாபாபர் தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெறும் இந்தியாஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிபாட்டத்தில் இன்று இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் டென்மார்க்கின் விக்டர் ஆக்சல்சென் ஐ எதிர்கொள்கிறார்

மற்ற இரண்டுஅரையிறுதிபோட்டிகளில் காஷ்யாப் ம் பிவிசிந்துவும் தோல்வியடைந்தனர்